க

புதிய கட்டுப்பாடுகள் இன்றுமுதல் நடைமுறைக்கு வந்தன

மேட்ரிட் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா இணை கால்இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

க

பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார்

இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது சட்டப்பேரவை இதில் எதிர்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது

க

இக்கூட்டத்தில் மாவட்டங்களின் கோவிட் தொற்று சிகிச்சை குறித்தும் ஆக்ஸிஜன் இருப்பு குறித்தும் கேட்டறிகிறார்

சென்னையிலிருந்து கொல்கத்தா செல்லும் அனைத்து விமானங்களும் இன்றுமுதல் மறு அறிவிப்பு வரும்வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகளின் ஏற்பாட்டில் மீட்பு மற்றும் ஒப்பந்த விமானங்கள் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வந்து செல்கின்றன

திருவாரூர் மாவட்டத்தில் கட்டுப்பாடுகள் காரணமாக பேருந்துகளில் பயணிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வேலூர் மாவட்டத்தில் பேக்கரிகளில் பொதுமக்கள் அமர்ந்து உண்பதற்கு அனுமதியில்லை என்று மாவட்ட ஆட்சி தலைவர் திரு சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார்

திலிபன் தெரிவித்துள்ளார்

மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் தொட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அன்பழகன் இன்று பார்வையிட்டார்

கார்த்திகா இன்று நேரில் ஆய்வு செய்தார் மேலும் அளிக்கப்பட்டுவரும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார்

குடும்பநலத்துறை ஆக்ஸிஜன் ஒப்புதலுக்காக வைக்கப்பட்டிருப்பதாக வெளியான ஊடக செய்திகளை மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம்மறுத்துள்ளது

பிற நாடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் உடனடியாக அனுமதி அளித்து அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பிவருவதாக தெரிவித்துள்ளது ரஷ்யா பிரிட்டன் அயர்லாந்து தாய்லாந்து சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்த ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் அனுப்பப்பட்டுள்ளன

அஜித்சிங் முன்னாள் மத்திய அமைச்சரும் ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சியின் தலைவருமான அஜித்சிங் கோவிட் தொற்று காரணமாக இன்று காலமானார்

அன்னாரது மறைவிற்கு குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்டோர் ட்விட்டர்மூலம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

ஒரு தீவிரவாதி காவல் துறையினரிடம் சரணடைந்ததாகவும் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இருவரி திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனப்பகுதியில் யானைகளை துன்புறுத்துவோர்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்

வானிலை வெப்ப சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு சேலம் தருமபுரி காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இன்று மின்னலுடன்கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது உள்கர்நாடகம் மற்றும் அதனை அட்டிய உள்தமிழகம்வரை ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் உருவாகவுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளையதினம் மேற்கு தொடர்ச்சி மலையை உள்மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானதுமுதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது